இந்தியா அமெரிக்கா இடையே வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் நிலையிலாள பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது இதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ் ஆகியோர் நேற்று புதுதில்லி வந்தடைந்தனர் இக்கூட்டத்தில் வெளியுறவத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் பின்னர் திரு பாம்பியோ மற்றும் திரு மேட்டிஸ் ஆகியோர் பிரதமரை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் இதற்கிடையே புதுதில்லி புறப்படுவதற்குமுன் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜிம்மேட்டிஸ் தீவிரவாதத்தை எதிர்கொள்வது பாதுகாப்புத்துறையில் புதிய கண்டுபிடிப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படவுள்ளதாக கூறினார்

இந்திய பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்திள்கீழ் வயது வந்தோர்கள் அனைவரையும் கொண்டுவருவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி இத்திட்டத்தின்கீழ் மிகைப்பற்றத் தொகை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

நாட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஏழு புதிய இந்திய மேலாண் கல்விக்கழகங்களுக்கு நிரந்தர வளாகம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ஃபிரான்ஸ் நாட்டுடன் செய்தகொள்ளப்பட்ட ரஃபேல் போர் விமானம் ஒப்பந்தம் தொடர்பாக புதுதில்லியில் நேற்று விவாதிக்கப்பட்டது மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்குமுன் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற ன கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் கூறிவரும் குற்றச்சாட்டை நிராகரித்தார்

இந்த சோதனை தொடர்பாக சிபிஐ நேற்றிரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பெங்களூரு மும்பை குன்டூர் ஆகிய இடங்களில் விற்பளை வரி சங்கம் மற்றும் கலால் வரி உணவு பாதுகாப்புத் துறை காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையடுத்து வழக்குப் பதிவு செய்து குட்கா மற்றும் பான் மசாவாவை சட்ட விரோதமாக உற்பத்தி செய்தல் விநியோகம் மற்றும் விற்பனை செய்தவர்கள் மீது வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

தமது இல்லத்தில் நேற்று சிபிஐ விசாரணை நடத்தியதையடுத்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் நேற்று நடைபெற்ற சோதனைக்கு தாம் முழு ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தம்மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் குட்கா மற்றும் பான் மசாலா தொடர்புடைய நபர்களை தாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்திக்காத நிலையில் இந்தப் பிரச்னையையும் சுட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நீதித்துறைக்கும் அரசுக்கும் விதிமுறைகள் சும்பந்தமாக வழிகாட்டும் ஒளிவிளக்காக அரசியலமைப்பு சுட்டம் திகழ்கிறது என்றார்

தமிழ்நாட்டில் நேரடி நெல் கொள்முதல் தேதியை நீட்டிக்க வேண்டுமென்று மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வானை மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் சந்தித்துப் பேசிய போது இந்தக் கோரிக்கையை விடுத்தார் தமிழ்நாட்டில் குறுவைப் பருவத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நெல் அறுவடை நடைபெறுவதால் கடந்த மாதத்துடன் முடிவடைந்த கொள்முதல் காலத்தை நீட்டிக்க வேண்டுமென்று கூறினார் புலனாய்வு புள்ளி விவரங்களை சேகரித்தல் மற்றும் நானோ தொழில்நுட்பத் துறைகளில் இந்தியாவும் பல்கேரியாவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

மருந்துகள் வேளாண்மை உணவுப் பதப்படுத்துதல் வாகன உதிரிபாகங்கள் பாதுகாப்புத் தளவாட உற்பத்தி மற்றும் கட்டமைப்பு துறைகளில் இருநாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் முதலீடு மேம்பட வேண்டும் என்று தெரிவித்தார் முன்னதாக சிவில் அனுசக்தித்துறை முதலீடு சுற்றுவா மற்றும் சோஃபியா பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி இருக்கை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் ஆகியவை இருநாடுகளுக்கிடையே கையெழுத்தானது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியில் இந்தியாவுடன் இணைந்து பல்கேரியா செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்தார்

சோஃபியா நகரில் நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் சிலையையும் திறந்துவைக்க உள்ளார் பின்னர் தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பிற்பகல் செக்குடியரசு நாட்டிற்கு திரு ராம்நாத் கோவிந்த் புறப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐக்கிய அரபு எமிரேட்டிற்கான இந்திய தூதர் திரு நவ்திப் சூரி நேற்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு முகமது பின் அகமது அல் போவர்டியை சந்தித்து பேசினார் அபுதாபியில் நடைபெற்டற பேச்சுவார்த்தையில் பாதுகாப்புத்துறையில் இருநாடுகளுக்கு இடைபேயான ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையே நட்புறவு மேம்பட்டு வருவதாக இச்சந்திப்பின்போது திரு போவர்டி தெரிவித்தார் அஸ்ஸாம் படகு விபத்தில் மூழ்கியபவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப்படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து இந்திய கப்பற்படை வீரர்கள் இன்று ஈடுபடவுள்ளனர் குவஹாத்தி அருகே பிரம்பபுத்திரா ஆற்றில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் முழ்கியவர்களில் இதுவரை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பேரின் சடலங்கள் இருபது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் உத்தரவிட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் திலிப் குமார் உடல்நலக் குறைவு காரணமாக மும்பை தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார்

நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு ஸ்பெயினின் ரஃபேல் நடால் முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான அமெரிக்காவின் ஸ்வோலென் ஸ்டீபன் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்